ஜாம் நகர் மற்றும் ஜெப்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஆயுர்வேத மையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்

பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் பெருமளவு குறைந்துள்ளது என்று மத்திய சுஙதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் இந்த ஆண்டு கரீஃப் பருவத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ்

கோவில்களில் குடமுழக்கு விழா நடத்த மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியின்கீழ்

ரூபாயை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஆயுர்வேத மருத்துவம் இந்தியாவின் பாரம்பரியத்தை எடுத்துரைப்பதாகவும் ஒட்டுமொத்த மனிதகுலமும் நலமுடன் வாழ இந்த மருத்துவமுறை பயன்படுவதாகவும் கூறினார் இந்தியாவின் பாரம்பரிய ஆயுர்வேத நடைமுறை உலகில் உள்ள அனைவருக்கும் பயன் அளிப்பதால் இந்தியர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் டலக சுகாதார அமைப்பு பாரம்பரிய மருத்தவத்தின் முக்கிய மையத்தை அமைக்க இந்தியாவை தேர்ந்தெடுத்திருப்பது மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக அவர் தெரிவித்தார் பாரம்பரிய நடைமுறைகளை நவீன காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் பழங்கால மருத்துவமுறைகளுடன் சேர்த்து தற்கால அறிவியல் முறைகளுக்கு ஏற்ப ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

இந்த ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படும் ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு இந்த மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன

புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் நாட்டிலுள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நலிவுற்ற நிறுவனங்களை மீட்டெடுத்தல் உற்பத்தியை பெருக்குதல் ரியல் எஸ்டேட் தொழில் மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனைப் பாதுகாத்தல் போன்ற பணிகள மேலும் தீவிரம் அடையும் என்று குறிப்பிட்டுள்ளார் கயசார்பு இந்தியா திட்டத்தின் மூன்றாவது கட்ட செயல்பாடுகளுக்கு பல்வேறு தொழில் கூட்டமைப்புகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன வளர்ச்சி வேலைவாய்ப்பு ஏற்றுமதி ஆகியவை இதன்மூவம் அதிகரித்து உலக அளவில் இந்தியா முக்கியத்துவம் பெற இந்த அறிவிப்புகள் வழிவகை செய்யும் என்று இந்திய தொழில் வர்த்தகக் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது பீஹாரில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் இன்று பாட்னாவில் நடைபெறுகிறது இதில் ஐக்கிய ஜனதாதளம் பிஜேபி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா விகாஷீல் இன்சான் கட்சி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நிதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் பதவியேற்கும் நாள் தொடர்பாக இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் அதுகுறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே ஐக்கிய ஜனதாதள் கட்சி சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் திரு நிதீஷ்குமாரின் தலைமையில் பாட்னாவில் நேற்று நடைபெற்றது கூட்டணி கட்சியான இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு ஜித்தன் ராம் மஞ்சி முதலமைச்சர் திரு நிதீஷ்குமாரை நேரில் சந்தித்து தமது கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் நான்கு பேர் அரசுக்கு ஆதரவு அளிப்பதற்கான கடிதத்தை வழங்கினார் விகாஷீல் இன்சான் கட்சியின் தலைவர் திரு முகேஷ் சஹானியும் திரு நிதீஷ்குமாரை சந்தித்து ஆதரவு வழங்கினார்

இத்தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்

விரிவான பரிசோதனை நடவடிக்கையின் வாயிலாக பாதிக்கப்பட்டவர்கள் விரைந்து அடையாளம் காண்பிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தொற்று பரவல் வேகம் கட்டுப்படுத்தப் பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருள் மறைந்து அறிவொளி திறந்து இன்பமும் இனிமையும் இணையும் நன்னாளாக தீபாவளி விளங்குகிறது என்று கூறியுள்ளார் இந்நாளில் அனைவர் வாழ்விலும் நலமும் வளமும் இன்பமும் பெருக வாழ்த்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியின்கீழ்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளார் புயல் வெள்ளம் நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படுகிறது

இந்த மாநிலங்களுக்கு மத்திய குழுக்கள் நேரில் சென்று ஆய்வு செய்ததன் அடிப்படையில் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதையும் சேர்த்து இந்த ஆண்டில் பல்வேறு மாநிலங்களுக்கு பேரிடர் மேலாண்மை நிதியின்கீழ்

தமிழகத்தில் நிலையாள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வரும் திங்கட்கிழமை முதல் கோவில்களில் குடமுழக்கு விழா நடத்த அனுமதிக்கப் படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூறு நபர்களுக்கு மிகாமல் கலந்துகொள்ளும் வகையில் குடமுழக்கு விழாக்களை நடத்த அனுமதிக்கப் படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து இந்த விழாக்களை நடத்த அனுமதிக்கப் படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது

தமிழகத்தில் திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் துத்துக்குடி தென்காசி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழழ பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது மியான்மர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஆங்காங் சூ கீ க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் மியான்மரில் நடைபெற்ற தேர்தல் அந்நாட்டில் ஜனநாயகம் வலுப் பெறுவதற்கான அடுத்த கட்ட நம்பிக்கையாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள பாரம்பரிய நட்புறவை வலுப்படுத்த விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்